புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மத்திய அமைச்சரும் வோக் ஜன் சக்தி கட்சித் தலைவருமான ராம் விலாஸ் பாஸ்வானின் இறுதி சடங்கு இன்று நடைபெறுகிறது

கொத்து அட்டை விநியோக திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார்

உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது புதுதில்லியில் நேற்று முன்தினம் காலமான மத்திய அமைச்சரும் லோக் ஜன் சக்தி கட்சித் தலைவருமான ராம் விலாஸ் பாஸ்வானின் இறுதி சடங்கு இன்று நடைபெறுகிறது நேற்று புதுதில்லியிலிருந்து இந்திய விமானப் படையின் சிறப்பு விமானத்தின் மூலம் அவரது உடல் பாட்னாவிற்கு நேற்றிரவு கொண்டு செல்லப்பட்டது மத்திய சுட்ட அமைச்சர் திரு ரவி சுங்கர் பிரசாத் மற்றும் மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் ஆகியோர் அந்த சிறப்பு விமானத்தில் பயணித்தனர் பிகார் முதலைமச்சர் திரு நிதிஷ் குமார் துணை முதலமைச்சர் திரு குஷில் குமார் மோடி எதிர்க் கட்சித் தலைவர் திரு தேஜஸ்வி பிரசாத் லோக் ஜன் சக்தி தலைவர் திரு சிராக் பாஸ்வான் அவரது உறவினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு பசுபதி குமார் பாரஸ் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பாஸ்வானின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் பிகார் மாநில சட்டப்பேரவை வளாகத்தில் அவரது உடல் இறுதி மரியாதைக்காக வைக்கப்படும்பின்னர் லோக் ஜன் சக்திக் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டு பின்னர் அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்படும் இறுதியாக கங்கை நதிக் கரையில் இறுதிச் சடங்கு நடைபெறும் சொத்து அட்டை விநியோக திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்கிறார்

இந்த திட்டத்தின் மூலம் ஒரு வட்சும் பேர் தங்களது சொத்தரிமை அட்டைகளை தங்களது செல்பேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்

இந்த அட்டை மூலம் கிராமத்தினர் கடனுதவி மற்றும் நிதி பயன்கள் கிடைக்கும் நவீள தொழில்நட்பத்தின் மூலம் லட்சக்கணக்கான உரிமையாளர்கள் பயன்பெறுவார்கள் சில பயணாளிகளுடன் பிரதமர் திருநரேந்திர மோடி பேசுவார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

தீன் தயாள் உபாத்யாயா கல்லூரியில் தொல்பொருள் படிப்பில் தமிழ் படித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று முதலைமச்சர் திரு

ஜம்மு காஷ்மீர் தொடங்கி நாடு முழுவதும் மூங்கில் வளர்ப்பு தொகுப்புகளை அமைப்பதற்கு அரசு நடவடிக்கை எடுத்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு இதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் வளர்ச்சி அமைச்சகத்தின் உயர்நிலைக் கூட்டத்தில் பேசிய அவர் ஜம்மு காத்ரா சாம்பா ஆகிய இடங்களில் மூங்கிவால் பின்னப்பட்ட பொருட்கள் அகர்பத்தி மற்றும் மூங்கில் கரி ஆகியவற்றை உற்பத்தி செய்வதற்கான மூங்கில் தொகுப்புகள் அமைக்கப்படும் என்றார்

கேபிள் சட்டத்தின் கீழ் தனியார் தொலைக்காட்சிகளுக்கான நிகழ்ச்சி தயாரிப்பு நெறிமுறைகளை மத்திய தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது இந்த நெறிமுறைகளின் கீழ போலியான அதிக பரபரப்பு உண்டாக்கும் செய்திகளையும் ஆபாசமான தரமற்ற நாகரிகமற்ற வகையில் செய்திகளை தயாரிக்கக் கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட வகையில் தனி நபரையோ குழுக்களையோ கமுக அரசியல் மற்றும் ஒழுக்கமற்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பக் கூடாது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது காவிரியில் கர்நாடகம் தமிழகத்திற்கு இந்த ஆண்டு வழங்க வேண்டிய நிலுவைத் தண்ணீரை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்றக் குழுக் கூட்டத்தில் தமிழக அரசு வலிபுறுத்தியுள்ளது

இந்தக் கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் இந்த ஆண்டு பூஜ்யம் புள்ளி நான்கு டிஎம்சி தண்ணீரை தமிழகத்திற்கு வழங்காமல் கர்நாடகம் நிலுவையில் வைத்துள்ளதாக தெரிவித்தனர் வரும் வடகிழக்குப் பருவமழைக் காலங்களில் இயல்பான அளவைவிட சற்று குறைவாக மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் நிலுவையில் இருக்கும் தண்ணீரர உடனடியாக தமிழகத்திற்கு திறந்துவிட கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று இந்தக் கூட்டத்தில் தமிழக அரசு வலியுறுத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன ஆப்கானிஸ்தானில் அமைதி வளமை நிலைத்த வளர்ச்சியை உறுதிசெய்வதற்கு இந்தியா அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்று வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் ஆப்கானிஸ்தான் அமைதிக்குழுவின் தலைவர் திரு அப்துல்லா அப்துல்லாவுடன் மேற்கொண்ட ஆலோசனையின் போது இரு தரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மண்டல விவகாரங்கள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார்

அப்துல்லா அப்துல்லா பதிவிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அப்கான் அமைதிக்கான ஆலோசனைகளும் இருதரப்பு மற்றும் மண்டல அமைதிக்கான முயற்சிகள் தொடர்பாக விவாதித்ததாக தெரிவித்துள்ளார்

நாட்டு மக்களின் பாதுகாட்புக்காகவும் ககாதாரம் கமுக மற்றும் அரசியல் நிலைமையைக் கருத்தில் கொண்டும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதிபர் அலுவலக செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் முன்னதாக புதிய அமைச்சரவை நியமனம் செய்யப்பட்டதும் ராஜினாமா செய்யப்போவதாக அதிபர் அறிவித்திருந்தார்

அசர்பைஜான் மற்றும் அர்மீனியப் படைகள் இடையே நகார்னோ மற்றும் கராபக் மண்டலத்தில் சண்டை நடைபெற்று வரும் நிலையில் ரஷ்யா இரு தரப்புடனும் பேச்சு நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளின் வெளியுறவுத் துறை அமைக்சர்களும் மாஸ்கோவில் இன்று சந்தித்து ஆவோசனை நடத்துகின்றனர் பிரான்ஸ் ரஷ்யா மற்றும் அமெரிக்கா நாடுகள் ஜெனிவாவில் பேச்சு நடத்திய பின்னர் இந்த முடிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது

ஏற்றுமதியாளர்களின் நிலைமையைக் கருதி தானியங்கி முறையில் எச்சரிக்கைப் பட்டியலிலை ரத்து செய்ய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது காணொளி காட்சி மூலம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் ஏற்றுமதியாளர்களை அதிகாரப்படுத்தும் விதத்தில் வெளிநாட்டு விற்பனையாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்

டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி முதவில் விளையாட தீர்மானித்தது

இன்று அபுதாபியில் நடைபெறும் முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி கொல்கத்தா அணியை எதிர்த்து விளையாடும் துபாயில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களுர் அணியை எதிர்த்து விளையாடும்